மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கவுபா இன்று அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் மற்றும் காவல் துறை தலைவர்களுடன் வீடியோ மாநாடு ஒன்றை நடத்தி டெல்லி நிஜாமுதீன் தப்லீகி ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களோடு பழக்கத்தில் இருந்தவர்களை கண்டுபிடிக்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தினார் இப்பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நிஜாமுதீன் மாநாட்டில் வெளிநாட்டினர் பலர் விசா விதிமுறைகளை மீறி கலந்து கொண்டதாக தெரிய வந்திருப்பதால் விசா விதிமுறைகளை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது கொரோனா வைரஸ் நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கான பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தை அடுத்த வாரத்திற்குள் அமல்படுத்தவும் மாநில அரசுகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது இதற்கிடையே நிஜாமுதீனில் தப்லீகி ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் தங்கியிருந்த ஆலமி மர்கஸ் கட்டிடத்தில் இருந்து அனைவரையும் காலி செய்யும் பணிகளை அதிகாரிகள் நிறைவேற்றி முடித்துள்ளனர்

மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் விதிமுறைகளை மீறி மாநாடு நடத்திய தப்லீகி ஜமாத் தலைவர் மவுலானா சாத் உள்ளிட்டோர் மீது டெல்லி அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது விசா விதிமுறைகளை மீறியவர்கள் மீது கருப்புப் பட்டியலில் வைப்பது உட்பட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தின் போது அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நிலவரங்களை சமாளிக்க வேறு பல முன் முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன

கொரொனா வைரஸ் தடுப்புப் பணிகளில் முன்னின்று ஈடுபட்டு வரும் சுகாதாரப் பணியாளர்களுக்கு காப்பீட்டுப் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு உள்ளது

கொரோனா வைரஸ் சவாலை முறியடிக்க நாடு மிகுந்த நெகிழ்வுத் தன்மையுடன் அபார முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இம்முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே தங்கியுள்ள மக்களுக்கு நடப்பு நிலவரங்கள் பற்றிய தகவல்களை அகில இந்திய வானொலி உடனுக்குடன் வழங்கி வருகிறது கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தின் போது ரயில்வே அலுவலகர்கள் தேவையுள்ள மக்களைத் தேடிச் சென்று உணவு மற்றும் இதர உதவிகளை வழங்க வேண்டும் என ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவுறுத்தியுள்ளார் இன்று ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் ரயில் பெட்டிகளை தனிமை வார்டுகளாக மாற்றுவது உட்பட ரயில்வே துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்றும் கொரோனா வைரஸ் நிலவரங்களுக்கு எதிரான போராட்டத்தில் அடுத்த சில வாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதால் வைரஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளை இன்னும் விரிவாக்குதல் அவசியம் என்றும் கூறினார் அத்தியாவசியப் பொருட்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான சிறப்பு பார்சல் ரயில்களின் இயக்கத்தை அமைச்சர் இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்தார்

யாதவ் தெரிவித்தார்

இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் வசித்ததை கருத்தில் கொண்டு அப்பகுதி முழுவதும் தனிமைப் படுத்தப்பட்டு வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் அப்பகுதியில் இருந்து யாரும் வெளியே வராமலும் வெளியில் இருந்து யாரும் உள்ளே செல்லாதவாறும் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

அன்பழகன் கோரியுள்ளார் டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்தவர்களின் பட்டியலை புதுச்சேரி அரசு தயாரித்து இவர்கள் அனைவரையும் உரிய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்